பிரதமர்திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஜப்பானில் ஹகிபிஸ் புயல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு

ஆம்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

அளப்பரிய வளங்கள் மூவம் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது

வென்றார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மகாராஷ்டிரா அரசு மேற்கொண்ட முயற்சிகளையும் அவர் பட்டியலிட்டார் நலனுக்காக ப்பு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் நாட்டின் சில குறைகூறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் திரு நரேந்திர மோட தெரிவித்தார் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் கொள்கை மற்றும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறினார் முக்கிய பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் பிஜேபி தலைமை ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மகராஷ்டிரா சுட்டப்பேரவை தேர்தலையொட்டி லத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்தகொண்டு பேசிய அவர்விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி குறைகூறினார் ஜம்மு காஷ்மீரில் மாத கட்டணம் செலுத்தும் அனைத்து கைபேசி சேவைகள் நாளை முதல் மீண்டும் செயல்பட தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

ரோஹித் கன்சால் ஜம்மு காஷ்மீரில் படிபடியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு வரும் கற்றுவாப் பயணிகளின் வசதிக்காக கைபேசி சேவைக்கான கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளதாக திரு ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளாா் முன்னதாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தடைப்பட்டிருந்த தரைவழி தொலைபேசி சேவைகள் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தள்ளது குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் ஹகிபிஸ் புயல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் புயல் தாக்கிய பகுதிகளில் மீட்புப்பணிகளில் ஈடுபட இந்திய கடற்படை வீரர்கள் அங்கு செல்லவிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் இயற்கை பேரிடர்களில் இருந்து ஜப்பாள் மக்கள் வெற்றிகரமாக மீண்டெழுவார்கள் என தமக்கு நம்பிக்கை உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த இக்கட்டாள தருணத்தில் ஜப்பான் மக்களுக்கு இந்தியா உதவும் என அவர் உறுதியளித்துள்ளார்

மாமல்லபுரம் கடற்கரையில் குப்பைகளை அகற்றும்போது தமது கையில் வைத்திருந்தது அக்குபிரஷா ஸ்டிக் பிரதமர் என்று திரு நரேந்திரமோடி விளக்கம் அளித்துள்ளார் இதுகறித்து பல் எழுப்பிய கேள்விகளுக்கு டுவிட்டரில் விளக்கம் அளித்துள்ள பிரதமா் தமக்கு பெரும் உதவியாக உள்ள இந்த அக்குபிரஷா் ஸ்டிக்கை அடிக்கடி தாம் பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளாா் மாமல்லபுரத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகைதந்த சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை பிரதம் திரு நரேந்திரமோடி சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போக காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட பிரகமர் திரு நரேந்திரமோடி கடற்கரையில் ஒதுங்கியிருந்த குப்பைகளை அகற்றிய போது அக்குபிரஷர் ஸ்டிக்கை கையில் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

முரளிதரன் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்துகொண்டனர்

நரேந்திரமோடி பேசியது குறிப்பிடத்தக்கது அயோத்தி நிலபிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நாளை நடைபெறவுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

தசரா விடுமுறைக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

உலக அளவில் பொருளாதார மந்தநிலை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள போதும் இந்தியா தனது அளப்பரிய வளங்கள் மூலம் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருவதாக உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான முதன்மை பொருளாதார நிபுணர் திரு

வாஷிங்டனில் நேற்று பிடிஜ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர் உலகின் பெரும்பாலான நாடுகளை விட இந்தியாவின் வளர்ச்சி குறியீடு உயர்ந்துள்ளதாக கூறினாா்

உலக அளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதால் முதலீட்டாளர்கள் எல்லா இடங்களிலும் முதலீடு செய்ய தயங்குகிறார்கள் என அவர் தெரிவித்தார் உலக வங்கி அண்மையில் வெளியிட்ட தெற்காசிய பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையில் இந்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஆறு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தது

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளை புதுதில்லியில் நாளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் இந்த சந்திப்பின்போது வங்கிகளின் கடன் திட்டங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு எடுத்துவரும் முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது கடந்த ஒருமாதத்தில் பொதுத்துறை வங்கி தலைமை செயல் அதிகாரிகளுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாவது முறையாக ஆலோசனை நடத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் எரிசக்தியின் நிச்சயமற்ற நிலையால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க ஒளிவுமறைவற்ற யுக்திகளை இந்தியா கடைப்பிடிக்க வேண்டுமென மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சள் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார்

அப்போது பேசிய அவர் ஈரான் மற்றும் வெளிகவாவிற்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் அமெரிக்கா சீனா இடையே நிலவும் வர்த்தகப் போர் ஆகியவற்றால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்த தருணத்தில் இதுபோன்ற சவால்களை சமாளிக்க இந்திய ளிசக்தி துறை ஒளிவுமறைவற்ற உத்திகளை கடைப்பிடிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலைகளை எரிவாயு உற்பத்தி ஆலைகளாக மாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எண்ணெய் உற்பத்தி துறை முக்கியப்பங்கு வகிப்பதாகவும் உஜ்வாவா மற்றும் சௌபாக்யா போன்ற திட்டங்கள் நாட்டு மக்களின் வாழ்க்கைதரத்தை மேம்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மஞ்சுராணி வெள்ளிப் பதக்கம் வென்றார்